நரேந்திர மோடி இன்று வெளியிட்டார்

நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார்

நரேந்திரமோடி இன்று வெளியிட்டார் அப்போது பேசிய பிரதமர் ராஜமாதா சிந்தியாவின் எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகள் அனைத்தும் ஏழை மக்கள் மீதே இருந்தது என்றும் பொதுமக்கள் சேவையே அவரது வாழ்க்கை முழுவதும் நிறைந்திருந்தது என்றும் புகழாரம் சூட்டினார்

நிதித் துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிதி அமைச்சர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி நிதித் துறை செயலர் திரு சுர்பீர் சிங் ஆகியோரும் கலந்து கொண்டனர்

இந்திய பகுதியில் சுஷால் எல்லையில் உள்ள சந்திப்பு மையத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது லெப்டினன்ட் ஜெனரல் ஹரீந்தர் சிங் மற்றும் லெப்டினன்ட் ஜென்ரல் பி

கே மேனன் ஆகியோர் இந்திய தரப்பில் கலந்து கொண்டனர்

இந்த அனைத்து கோப்புகளுக்கும் டாக்டர் கிரண்பேடி ஒப்புதல் அளித்துள்ளார்

இது குறித்து சுகாதாரத் துறை அமைச்சர் திரு

சுப்பையாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமி நலத் துறை அமைச்சர் திரு கந்தசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலர் திரு சலீம் முன்னாள் செயலர்கள் திரு விஸ்வநாதன் திரு

கலைநாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் மரியாதை செலுத்தினர்

மாணவர்கள் பெற்றோர்கள் அனுமதி கடிதத்துடன் முக கவசம் அணிந்து பள்ளிகளுக்கு வந்திருந்தனர் பள்ளி வாயிலில் மாணவர்களுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டு கை கழுவ சானிடைசர்கள் வழங்கப்பட்டன

மேலும் பார்க்கிங் கட்டணங்கள் குறைக்கப்பட்டு உள்ளதாகவும் முக கவசங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது புதுச்சேரியில் கொரோனா பரவலைக் கட்டுப்படுத்த பொதுமக்கள் முக கவசம் அணிவது மற்றும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று காவல் கண்காணிப்பாளர் திருமதி ரட்சணா சிங் வலியுறுத்தியுள்ளார்

நாராயணசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தெற்கு அமைப்பாளர் திரு சிவா வலியுறுத்தியுள்ளார் இரு குறித்து அவர் முதலமைச்சரிடம் அளித்துள்ள மனுவில் அருந்ததியினர் சமுதாயத்திற்கு உள் ஒதுக்கீடு வழங்க உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே அனுமதி அளித்திருப்பதாகவும் நீதிமன்ற வழிகாட்டுதலை செயல்படுத்தாமல் இருப்பது சட்டத்திற்கு எதிரானது என்றும் அவர் சுட்டிக் காட்டியுள்ளார் புதுச்சேரியில் பொது இடங்கள் மற்றும் சாலைகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி இன்று துவங்கியது சாலையில் உள்ள ஆக்கிரமிப்பு பேனர்கள் மற்றும் கட்அவுட்டுகளை தாமாக அகற்றிக் கொள்ளுமாறு ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டு இருந்தது இந்நிலையில் இன்று கடலூர் சாலை வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை சதுக்கம் முதல் மரப்பாலம் வரையிலான பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன

புதுச்சேரி கூட்டுறவு மொத்த விற்பனை அமைப்பின் கீழ் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை கொட்டுபாளையம் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அமுதசுரபி பெட்ரோல் டீசல் எண்ணெய் சில்லறை விற்பனை நிலையம் உழவர்கரை தாசில்தார் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படுவதாக மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் அருண் அறிவித்துள்ளார் கூட்டுறவு கட்டட மைய நிர்வாக இயக்குநர் அரசு வாகனங்களுக்குத் தேவையான பெட்ரோல் டீசல் ஆகியவைகளை கையிருப்பில் வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதற்காக இண்டியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களைப் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உழவர்கரை தாசில்தார் சில்லறை விற்பனைகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அருண் தமது செய்திக் குறிப்பில் தெரிவித்துள்ளார்

கோவிந்தராஜன் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

பிரபல திரைப்பட நடிகை திருமதி குஷ்பு சுந்தர் இன்று பாஜக வில் இணைந்தார் புதுடில்லியில் பாஜக பொதுச் செயலர் திரு

டி ரவி அவருக்கு பாஜக உறுப்பினர் அட்டை வழங்கினார் அப்போது தமிழக பாஜக தலைவர் திரு முருகனும் உடன் இருந்தார் முன்னதாக திருமதி குஷ்பு சுந்தர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து தமது பதவியை ராஜினாமா செய்தார்